நெருங்குவதைஅடுத்து

இந்தியாஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த்

தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதைதடுப்பதற்கானகண்காணிப்பு நடவடிக்கைகள் மாநிலம் முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தேர்தல் பறக்கும் படையினர் பல்வேறு இடங்களில் சோதனைகளைமேற்கொண்டுடரியஆவணங்கள் இன்றிகொண்டுசெல்லப்படும் பணம் மற்றும் நகைகளைபறிமுதல் செய்துவருகின்றனர்

தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கானஏற்பாடுகுறித்துஆய்வு செய்வதற்காகதலைமைதேர்தல் ஆணையர் திருசுனில் அரோராவரும் செவ்வாய்க்கிழமைசென்னைவருகிறார் அரசியல் கட்சிபிரதிநிதிகள் மற்றும் தேர்தல் அதிகாரிகளுடன் திருசுனில் அரோராமற்றும் தேர்தல் ஆணையர்கள் இரண்டுநாட்கள் ஆலோசனைநடத்தவுள்ளனர் கேர்தல் தொடர்பானஅனைத்துஅம்சங்கள் குறித்தும் இந்தஆலோசனையில் இடம்பெறம் என்றுஎமதசெய்தியாளர் தெரிவிக்கிறார் மக்களவைத் தேர்தல் நெருங்குவதையொட்டி நாடுமுழுவதும் அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது நாட்டின் வடகிழக்குபகுதியில் உள்ளஅருணாச்சலப்பிரதேசத்தில் பிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் மேற்கு சயாங் மாவட்டத்தில் ஆரோஎன்ற இடத்தில் பொதுக் கூட்டத்தில் உரையாற்றியஅவர்

அங்குகுடும்பஆட்சிநடைபெறுவதாகவும் தங்களைவலுப்படுத்திக்கொள்வதிலேயே அவர்கள் மிகுந்தஅக்கறைசெலுத்திவருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் வெற்றியையும் வளர்ச்சியையும் ஏற்றுக்கொள்வதற்குஎதிர்க்கட்சிகளுக்குமனமில்லைஎன்றும் திருநரேந்திரமோடிகுற்றம்சாட்டினார் பின்னர் அசாம் மாநிலத்தில் திப்ருகர் மக்களவைத் தொகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் தலைவர் திருராகுல்காந்தியும் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் அசாமில் காங்கிரஸ் திருமதிபிரியங்காகாந்தியும் ஏப்ரல் முதல்வாரத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள் பிஜேபிதலைவர் திருஅமித்ஷா இன்றுகுஜாத் மாநிலம் காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் தமதுவேட்புமனுவைதாக்கல் செய்தார் முன்னதாகஅகமதாபாதில் நாரன்புரா என்ற இடத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டஅவர் தற்போதையதேர்தலில் நாட்டின் தலைமைப் பொறுப்பையார் ஏற்பதுஎன்றஒரேஒருகேள்விமட்டுமேஉள்ளதாகக் குறிப்பிட்டார்

பாதுகாப்பைஉறுதிசெய்யபிரதமர் தலைமையிலானதேசிய ஜனநாயககூட்டணிஅரசால் நாட்டன் மட்டுமே முடியும் என்றார்

பல்வேறுகட்சிகளின் தலைவர்கள் தங்களதுவேட்பாளர்களுக்குஆதரவாகதீவிரவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டுவருகின்றனர் இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருஎடப்பாடிபழனிசாமி அஇஅதிமுக இன்றுகொள்ளிடத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார் மத்தியில் நிலையான ஆட்சியைபிஜேபி யால் மட்டுமேஅளிக்க இயலும் என்றுஅவர் கூறினார் மாநிலத்தின் வளர்ச்சிக்காகமேற்கொள்ளப்பட்டதிட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் தமிழகம் அனைத்துத் துறைகளிலும் சிறந்துவிளங்கிவருவதாகஅவர் தெரிவித்தார் இதற்காகமத்திய அரசின் பல்வேறுவிருதுகளைதமிழகஅரசுபெற்றிருப்பதாகவும் திருஎடப்பாடிபழனிசாமிகூறினார் மேற்கொண்டுபேசியஅஇஅதிமுகஒருங்கிணைப்பாளரும் தருமபுரியில் தேர்தல் துணைமுதலமைச்சருமானதிருஒபன்னீர்செல்வம் மகளிர் நலனுக்காகதமிழகஅரசுபல்வேறுநலத்திட்டங்களைநிறைவேற்றியிருப்பதாகதெரிவித்தார் சிறுபான்மையினர் நலனுக்காகநிறைவேற்றப்பட்டதிட்டங்களையும் திருபன்னீர்செல்வம் பட்டியலிட்டார்

ஸ்டாலின் மீனவர்கள் எதிர்கொண்டுள்ளபிரச்சினைகளுக்குதீர்வுகாணமத்திய மாநிலஅரசுகள் தவறிவிட்டதாககுற்றம் சாட்டினார்

மக்களவைத் தேர்தல் தொடர்பாகதொகுதிவாரியாகளமதுசெய்தியாளர்கள் வழங்கும் களநிலவரம் குறித்தபகுதியில் இன்று இடம்பெறுவது தூத்துக்குடிமக்களவைத் தொகுதி

கோவை அரியலூர் திருவண்ணாமலைஆகியமாவட்டங்களில் நூறு சதவீதவாக்களிப்பைவலியுறுத்திவிழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்றுநடைபெற்றன

எட்டுமணிக்குநடைபெறவுள்ளமற்றொருஆட்டத்தில் இன்றிரவு தில்லிஅணி கொல்கத்தாஅணியைஎதிர்கொள்கிறது மலேசியாவின் ஈபோநகரில் நடைபெற்றுவரும் அஸ்லான்ஷா கோப்பைக்கானஹாக்கிப்போட்டியில் தற்போது இந்தியா கொரியா இடையேயான இறுதியாட்டம் நடைபெற்றுவருகிறது